நரேந்திர மோடி இன்று மறுஆய்வுக் கூட்டம் நடத்திஞர்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் சுகாதார உறுதியளிப்பு திட்டம் தொடக்குவதற்கான தயார்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மறுஆய்வு செய்தார் மத்திய சுகாதார அமைச்சகம் நீத்தி ஆயோக் மற்றும் பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டு

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதலாவது சுகாதார மற்றும் உடல்நல மையத்தை வளர்ச்சி ஆர்வம் அதிகமுள்ள மாவட்டங்களில் ஒன்றுன சட்டீஷ்கர் மாநிலம் பீ ஐப்புர் மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் அம்பேத்கார் பிறந்தநாள் அன்று பிரதமர் திருநரேந்திர மோடி தொடக்கிவைத்ததும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் ஆக்கபூர்வ விவாதங்கள் மூலமாகவே சிறப்பான சட்டங்களை உருவாக்க முடியும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரவேண்டிய நடைமுறை என்பதால் புதிய எம்பி க்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினுர்

திஎஸ்டி குறித்து சிறு குறு மற்றும் நடுத்தரத் தொழில் துறையினர் வெளியிட்டுள்ள கவலைகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்து இக்கூட்டத்தில் ழுக்கியமாக விவாதிக்கப் பட்டது ருபே அட்டை மற்றும் பீம் ஆப் மூலமாக மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி வரிச் சலுகை வழங்கலாம் என பீஹார் துணை முதலமைச்சர் திருகஷில்குமார் மோடி தலைமையிலான அமைச்சர்கள் குழு நேற்று கொடுத்த பரிந்துரை குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப் பட்டது

சிறு குறு மற்றும் நடுத்தரத் தொழில்துறையினரின் ஜிஎஸ்டி பிரச்சனையை ஆராய நிதித்துறை இணை அமைச்சர் திருஷிவ்பிரதாப் சுக்லா தலைமையில் துணைக்குழு அமைக்கவும் இக்கூட்டத்தில் ழுடிவு செய்யப்பட்டது ஜிஎஸ்டி சபையின் அடுத்த கூட்டம் செப்டம்பர் மாத இறுதியில் கோவா வில் நடைபெறும்

சென்னை உயர் நீதமன்ற தலைமை நீதிபதி திருமதிஇந்திரா பானர்தி உத்தராகண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

எம் ஜோசப் ஒடிஷா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு வினித் சரண் ஆகியோர் இம்மூவர் இவர்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க நேற்றிரவு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து இன்று இதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

காங்கிரஸ் காரியக் கமிட்டி கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருராகுல் காந்தி தலைமையில் புதுடில்லி யில் இன்று நடைபெற்றது நடப்பு அரசியல் நிலவரங்கள் குறித்தும் ரபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அஸ்ஸாம் குடிமக்கள் பதிவேடு உள்ளிட்ட பிரச்சனைகளில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது வங்கி மோசடிகள் பொருளாதார சிர்கேடு வேலைவாய்ப்பின்மை மற்றும் ஊழலைக் கண்டித்து திரளான மக்கள் இயக்கம் நடத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இக்கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டது

ஆன்டனி திருகுலாம்நபி ஆசாத் திருஅகமது பட்டேல் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் யுனெஸ்கோ அமைப்பின் கீழ் செயல்படும் ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு வளர்ச்சிக் கழகத்தின் தலைமைப் பதவிக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளது

அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் திருஎப்ஷ்ஹர்யார் இந்தோ பசிபிக் ஒலிபரப்பு வளர்ச்சிக் கழகத்தின் செயற்குழுத் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளார்

மத்திய அமைச்சர் திருகரேஷ் பிரபு ஆந்திர முதலமைச்சர் திருகந்திரபாபு நாயுடு ஆகியோர் இன்று சென்னை காவேரி மருத்துவமனையில் திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலி னை சந்தித்து திருகருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர் உள்ளிட்டவர்களும் திரு முகஸ்டாலி னிடம் திரு கருணாநிதி யின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் திருகருணாந்தி யின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நானை சென்னை வருகிறார் நானை பிற்பகல் சென்னை வந்து திருகருணா நீதி யைப் பார்த்த பின்னர் குடியரசுத் தலைவர் மீண்டும் டெல்லி க்கு புறப்பட்டுச் செல்வார் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இன்று ஈரோ ட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரவிருக்கும் ஆண்டுகளில் அரசுப் பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிகளைக் காட்டிலும் பலமடங்கு உயரும் என்றார் அரசுப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்றுத் தருவதற்கான மொழி ஆய்வகங்களை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

செங்கோட்டையன் தெரிவித்தார்

திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வந்தால்

தினகரன் அண்மையில் கூறியிருப்பதை இன்று கோவையில் செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது அது அவரது கருத்தாக இருக்கலாம் என்று திருதிருநாவுக்கரசர் பதில் அளித்தார் புதுவையில் முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு

வீட்டில் புஜை முடிந்த பின்னர் கேக் வெட்டி பிறந்தநாளைக் கொண்டாடிய அவர் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் பொதுமக்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார் ரங்கசாமி பிறந்தநானை ஒட்டி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் மற்றும் நிர்வாகிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தனர் பல்வேறு கோவில்கள் தேவாலயங்கள் மற்றும் மத்திகளிலும் கட்சியினர் சார்பில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்னதானம் ரத்த தான முகாம் இலவச வேட்டி சேலை வினியோகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

ராஜாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நெடுஞ்சாலைகளில் சுங்கச் சாவடி அமைக்க தனியார் துறையினரை அனுமதித்ததன் மூலம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப் படுவதாகவும் உத்தேச சாலை பாதுகாப்பு சட்டத்திலுல் விரும்பாத விளைவுகள்தான் ஏற்படும் என்றும் கூறினர் பெட்ரோல் டீசல் விலை தினசரி மாற்றப் படுவதாலும் மோட்டார் வாகனங்களின் காப்பீட்டிற்கான பிரீமியத் தொகை பலமடங்கு உயர்த்தப்பட்டதாலும் போக்குவரத்துத் துறையினர் பெரும் சிரமங்களுக்கு ஆனாகி இருப்பதாக அவர் கூறிஞர்

குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் தன்வந்தரி நகர் போலீசார் வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர்

தவித்து விமானநிலையத்தில் இருந்து இவர்களை வேன் மூலம் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பிவைக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் தாயகம் திரும்ப உதவியதற்காக அரசுக்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சொந்த ஊரில் தொழில் தொடங்க அரசு உதவவேண்டுமென கேட்டுக்கொள்வதாகவும் மீனவர் கூறினர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஈரா னில் உள்ள இந்தியத் தூதரகம் மூலம் இவர்களை மீட்க மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்தது

இதற்கிடையே கல்லணை யில் இருந்து காவிரி வெண்ணாறு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ககாதார உறுதியளிப்பு திட்டத்தைத் தொடக்குவதற்கான தயார்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மறுஆய்வுக் கூட்டம் நடத்திஞர் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதிஇந்திரா பானர்ஜி உட்பட மூவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவித்த் திமுக தலைவர் திருகருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நானை சென்னை வருகிறார் புதுவையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமி யின் பிறந்தநாளை இன்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பாகக் கொண்டாடினர்